மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

அபுதாபியில் கட்டப்படவுள்ள இந்து ஆவயத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டும் விழா நடைபெறவுள்ளது

கோவாவில் இரண்டு ஜம்மு கஷ்மீர் தத்ரா மற்றும் நகர் ஹவேலி டாமன் டையூ மற்றும் திரிபுராவில் தவா ஒரு தொகுதி வீதம் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது திரிபுரா கிழக்கு தொகுதி தேர்தல் பாதுகாப்பு காரணங்களால் மூன்றாவது கட்டத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது

இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்கம் பீகார் உத்தரபிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இன்று பல்வேறு பொதுக் கூட்டங்களில் உரையாற்றுகிறார் மேற்கு வங்கத்தில் தெற்கு தினாஜ்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள புளியாத்பூர் என்ற இடத்தில் நடைபெறும் பொது கூட்டத்தில் அவர் பேசுகிறார் பின்னர் அராரியா என்ற இடத்தில் நடைபெறவுள்ள பொது கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார் இன்று பிற்பகலில் உத்தர பிரதேசம் மாநிலம் எட்டா பரேலி மாவட்டங்களில் நடைபெறும் இரண்டு பொது கூட்டங்களில் அவர் கலந்து கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று பீகார் சத்திஷ்கர் ஆகிய மாநிலங்களில் பொது கூட்டங்களில் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

வேட்பு மனுக்களை விலக்கிக்கொள்ள திங்கட்கிழமை கடைசி நாளாகும்

சோலான் மாவட்டம் ராம் ஷேகர் என்னுமிடத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய போது அவர் தெிவித்த கருத்துக்கள் கண்ணியக்குறைவாகவும் அவதாறாகவும் இருந்தது என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறது

இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டபொது நல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுதீர் அகர்வால் நீதிபதி ராஜேந்திர குமார் ஆகியோரை கொண்ட அமாவு இந்த உத்தரவை பிறப்பித்தது

மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து காங்கிரஸ் கட்சி தவறான பிரச்சாரத்தை கட்டமைத்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கடந்த ஐந்தாண்டுகளில் தமது அரசு பல்வேறு துறைகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தி சாதனைப் படைத்துள்ளதாக கூறியுள்ளார் அடுத்த ஐந்தாண்டுகளில் சாதாரண மக்களின் கனவை நனவாக்க விரைந்து பாடுபடப்போவதாக அவா கூறியுள்ளார் மதவாதம் குறித்து தவறான தகவல்களை எதிர்கட்சிகள் பரப்புவதுடன் போலி வாக்குறுதிகளையும் மக்களிடம் அளித்து வருவதாக அவர் குற்றம்சாட்டியுள்ளார் காங்கிரஸ் தலைவர்கள் நீதிமன்றங்களால் தண்டனை விதிக்கப்பட்டவா்களை சந்தித்து வருவதாகவும் தாமோ பிரிவினைவாதிகளை ஒடுக்க தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு மோடி கூறியுள்ளாா் பிணையில் வெளியே இருப்பவர்கள் போபால் வேட்பாளராக சாத்வி பிரக்யா தாகூர் போட்டியிடுவதை குறைகூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

ஹவராவிலிருந்து புதுதில்லி நோக்கி சென்றுக் கொண்டிருந்த அந்த ரயில் இரவு ஒரு மணி அளவில் விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து நடந்த இடத்தை கற்றியுள்ள கிராம மக்கள் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து ரயில் பெட்டிகளில் சிக்கியிருந்த பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனா்

அவர்கள் அனைவரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் ரயில்வே மீட்புக்குழுவினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் ஐக்கிய அரபு குடியரசில் உள்ள அபுதாபியில் இந்து ஆலயம் ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெறுகிறது இந்த விழாவுக்கு சுவாமி நாராயண் சன்ஸ்தாவை சேர்ந்த ஆன்மிக தலைவர் மகந்த் சுவாமி மகராஜ் தலைமை வகிப்பார் என்று ஆலய குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில் கட்டுவதற்காக நடந்த பூமி பூஜையில் கலந்து கொண்டார் ஏழு கோபுரங்களை கொண்ட கோவிலின் மாதிரி வடிவத்தையும் அப்போது அவர் திறந்து வைத்தார்

சவுதி அரேபியாவின் இந்த நடவடிக்கை பெரிய மாநிலங்களான உத்தரபிரதேசம் மேற்குவங்கம் ஆந்திரா பீகார் ஆகியவற்றிலிருந்து ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏற்களவே இந்த மாநிலங்களிலிருந்து காத்திருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்கள் புனித யாத்திரை மேற்கொள்ள இது உதவும்

அதன்படி இந்த எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது

போரால் பாதிக்கப்பட்டுள்ள லிபியாவின் தலைநகர் திரிபோலியில் வசிக்கும் இந்தியர்கள் உடனடியாக அங்கிருந்து புறப்படுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார் இது குறிதது வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் லிபியாவில் போர் தொடர்ந்து நடப்பதால் இந்தியர்களை அங்கிருந்து அகற்றுவது பின்னர் இயலாமல் போகக்கூடும் என தெரிவித்துள்ளார் அதனால் இந்தியர்கள் உடனடியாக லிபியாவைவிட்டு வெளியேறுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

லிபியாவில் தலைநகர் திரிபோலியை பிடிப்பதற்கு போரில் ஈடுபட்டு வரும் திரு காலிஃபா ஹப்தாரை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசியுள்ளார் வெள்ளை மாளிகை இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் லிபியாவில் தீவிரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்தும் அமைதியையும் நிலைத் தன்மையையும் ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருதலைவர்களும் விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது உள்ள எண்ணெய் தீவிரவாதத்திற்கு லிபியாவில் எதிரான போராட்டத்தில் பில்டு மார்சல் ஹப்தாரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என திரு டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லிபியாவில் ஜனநாயக அரசியல் முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்து இருதலைவர்களும் பேசியதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது

கேப்டன் விராட்கோலி சதம் அடித்தார்

இந்த போட்டி தொடரில் பெங்களுரு அணிக்கு கிடைத்துள்ள இரண்டாவது வெற்றி இதுவாகும்

சந்தோஷ் டிராவி கால்பந்து போட்டித் தொடரில் முப்படை அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது

இறுதிப் போட்டியில் முப்படை அணி பஞ்சாப்புடன் நாளை மோதுகிறது